அரசியல் சாசனத்தில் வன்முறைகளுக்கு இடம் ஏதும் இல்லை என்று குடியரசு தலைவர் திரு

குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான வழிமுறைகளை முறைப்படுத்தும் சிறார் நீதி திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது

தேசிய கைத்தறி தினம் நாளை கடைப்பிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்

கேரள சட்டப்பேரவையின் வைர விழா கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவை இன்று துவக்கிவைத்துப் பேசியஅவர் மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் அரசியல் வன்முறைகள் நிகழ்வது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்றார்

சமூக நல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் கேரளம் முன் உதாரணமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் பாராட்டினார் நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் திரு சதாசிவம் முதலமைச்சர் திரு பிணராய் விஜயன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்ய நாளை மறுநாள் பிற்பகல்வரை கால அவகாசம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநிலங்களவை துணை தலைவராக பதவி வகித்த பி

குரியன் ஓய்வு பெற்றதையடுத்து கடந்த ஜுன் மாதத்திலிருந்து துணைத்தலைவர் பதவி காலியாக இருப்பதால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது மாநிலங்களவையில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை பலம் இல்லாததால் துணைத்தலைவர் வேட்பாளர் பதவிக்கு பிற கட்சிகளின் ஆதரவை அது கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் பிரதமர் திரு

அனைத்து கிராமப்புறங்களையும் வங்கி சேவை சென்றடையும்வகையில் எனப்படும் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது மேலும் இதற்கான செல்

இவற்றின் கல்வி தரத்தை மேம்படுத்த செயல் திட்டம் உட்பட முன்னோடி தொலைநோக்கு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் மேனகா காந்தி குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான வழிமுறைகளை முறைப்படுத்தும் சிறார் நீதி திருத்த மசோதாஇன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இம்மசோதாவை தாக்கல் செய்த மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி தத்தெடுக்கும் நடவடிக்கைகள் முறைப்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்

தாவர்சந்த் கெலோட் கேட்டுக்கொண்டார் புதுதில்லியில் இன்று இதை தெரிவித்த அவர் இம்மசோதாவை மாநிலங்களவையில் ஒருமனதாக நிறைவேற்ற அரசியல் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் சுரேஷ்பிரபு நாட்டிலேயே பயணியர் விமானங்களையும் ஆளில்லா விமானங்களையும் தயாரிப்பதற்கான வழிமுறைகளை வகுக்க இரண்டு சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வர்த்த தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் நாட்டில் வேகமாக வளர்ச்சி கண்டுவரும் துறையாக விமான போக்குவரத்துத்துறை திகழ்வதால் வரும் காலங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்களை கொள்முதல் செய்யும்நிலை ஏற்படும் என்றார் இதனையடுத்து இவ்விரு குழுக்களும் இதற்கான வழிமுறைகளை கண்டறியும் என்றார் வெளிநாடுகளிலிருந்து தரம் குறைந்த பொருட்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதை தடுக்க தேவைப்பட்டால் சிறப்பு கொள்கை உருவாக்கப்பட்டு உள்நாட்டு தொழிற்சாலைகள் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் படைப்பாற்றல் திறன் மிக்க பணியாளர்களை ஊக்குவிக்கும்வகையில் இதற்காக தேசிய கொள்கை உருவாக்கப்பட்டு பணி நிபுணத்துவமும் தரமும் மேம்படுத்தப்படும் என்றார்

மேலும் இரண்டாயிரம் நிறுவனங்களை மேம்படுத்த கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் நிதின் கட்காரி நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க பிளாஸ்டிக் குப்பைகளை பயனுள்ளவகையில் மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் மறுசுழற்சியில் நீடித்த வளர்ச்சி தொடர்பான சர்வதேச மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஒரு கொள்கை உருவாக்கப்பட வேண்டுமென்றும் இதற்கான வழிமுறைகளை நிதி ஆயோக் கண்டறிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மறுசுழற்சி தொழிற்சாலைகளுக்கு சிறந்த வாய்ப்பு இருப்பதால் இத்துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் ஏராளமாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கழிவுகளை சிறந்த மதிப்பீடுகளாக மாற்றுவதற்கான படைப்பாற்றல் திறன் கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நம் நாட்டில் பிளடிாஸ்டிக் மேலாண்மை கேள்விக்குறியாக உள்ளதால் இதற்காக ஒரு கொள்கையை உருவாக்கி அதன்மூலம் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

சந்திரசூட் இன்று வராததையடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தமது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டிருக்கிறார் தமது வாழ்த்துச் செய்தியில் கைத்தறி தொழில் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் தேசிய கைத்தறி தினமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கைத்தறி தொழில் மென்மேலும் வளரவும் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கைத்தரம் உயரவும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார்

வெல்லமண்டி என் நடராஜன் மாநில பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி ஆகியோர் இன்று தொடங்கிவைத்தனர்

வெல்லமண்டி நடராஜன் தமிழக அரசு மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் திருச்சி ஷன்முகா நகரில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த வழித்தடம் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது மீண்டும் தொடங்கிவைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

இந்த பேருந்து சேவை தொடர்ந்து இயங்க மக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழக பொதுமேலாளர் திரு குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் சந்தனக்கூடு ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி குத்புல் அக்தாப் செய்யது இப்ராஹீம் ஹீது வலியுல்லாஹ் தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்ச்சி இன்று அதிகாலை சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நேற்றிரவு நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளத்திலிருந்தும் ஏராளமானோர் கலந்துகொண்டனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்புப் பேருந்துகளும் இயக்கப்பட்டன

வாய்ஸ் மகளிர் மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் நீலகிரி மலைவாழ் மக்களின் பாரம்பரிய பொருட்களை உற்பத்தி செய்ய மத்தியஅரசு மானியம் வழங்கி வருகிறது